ரபேஃல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பாதிப்புக்கு உள்ளாயின ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ளவர்களை விடுவிக்க இயலாது என மத்திய அரசு இன்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதையடுத்து தமிழக கரையோர மாவட்டங்களில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

உலக உயிரி எரிபொருள் தினமான இன்று

விவசாயிகளின் வாழ்க்கையில் புரட்சிகரமான மாற்றத்தை இதனால் எதிர்பார்க்க முடியும் என்றும் உயிரி எரிபொருள் திட்டங்களுக்கு மத்திய அரசு அதிகப்படியான முதலீடுகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் பாலம் அமைக்கும் விதமாக உயிரி எரிபொருள் திட்டங்களை செயல்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார்

இந்த நடவடிக்கை காரணமாக இயற்கை எரிவாயு இறக்குமதியை குறைக்க முடியும் என்றும் அவர் கூறினார் இந்த விழாவில் சுற்றுச்சூழல் வனம் வன உயிரியல் மற்றும் கடலோர முறைப்படுத்துதல் தொடர்பாள அனுமதிகளை வழங்கும் பரிவேஷ் என்ற இணையதளத்தை பிரதமர் தொடங்கிவைத்தார் தேசிய உயிரி எரிவாயு கொள்கை புத்தகத்தையும் அவர் இன்று வெளியிட்டார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ரபேஃல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் இன்று அமளியில் ஈடுபட்டன இந்த ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும் அதுகுறித்து கூட்டு நாடாளுமன்றக்குழு விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் இன்று அமளியில் ஈடுபட்டன நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு அமளியில் ஈடுபட்டதால் இரு அவை நடவடிக்கைகளும் இன்று பெரிதும் பாதிக்கப்பட்டன மக்களவை இன்றைய அலுவல்களுக்கு பின்னர் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது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

நீதிபதிகள் திரு ரஞ்சன்கோகோய் திரு நவீன் சின்ஹா திரு கே எம் ஜோசப் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது மத்திய அரசின் உள்துறை விவகாரங்கள் அமைச்சகம் அளித்துள்ள ஆவணங்களை பதிவு செய்த நீதிமன்றம் இந்த வழக்கை ஒத்திவைத்தது

இதன் காரணமாக ஒகேனக்கலுக்கு வரும் தண்ணீரின் அளவு கணிசுமான அளவில் அதிகரித்து வருகிறது என்றும் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாகவும் எமது தருமபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தற்போது ஒகேனக்கலுக்கு வந்தகொண்டிருக்கும் தண்ணீர் மேட்டுர் அணைக்கு வரும்போது அதிக அளவு உபரி நீர் வெளியேறும் நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக சேலம் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து காவிரி கரையோரப்பகுதியில் வசிக்கும் மக்களை உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் எமது சேலம் செய்தியாளர் தெரிவிக்கிறார்

மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது

இஸ்லாமியர் கிறிஸ்தவர் சீக்கியர் புத்த மதத்தினர் பார்சி மற்றும் ஜைன மதத்தை சேர்ந்தவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம்

இதுகுறித்த அனைத்து விவரங்களும் அந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் மூலம் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு கூடுதல் விவரங்களை பெற அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக உயர்த்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இத்திட்டங்கள் தங்களுக்கு மிகுந்த பலனை தந்துள்ளதாக சாத்தூர் வட்டம் எருமேட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்த விவசாயி மாரியப்பன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் மழைநீர் சேகரிப்பு வசதி இல்லாத கட்டிடங்களுக்கு அபராதம் விதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது

தமிழகத்தில் பல்வேறு சம்பவங்களில் கடத்தப்பட்ட குழந்தைகளை மீட்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது